சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திருமதி விஜயா கமலேஷ் தஹில் ரமணி இன்று ந பதவியேற்றார்

இனி விரிவான செய்திகள் கர்நாடக அணைகளிலிருந்து ஒரு வட்கத்திற்கும் கூடுதல் கனஅடி தண்ணீர் காவிரியில் திறந்து விடப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல்லில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வெள்ளம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று வருவாய் துறை அமைச்சர் திரு உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்ட நிர்வாகம் வழங்கும் அறிவுரைகளை பின்பற்றி பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் வெள்ளப்பெருக்கு காரணமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையத்தின் சில பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார்

இதற்கிடையே வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள நீர் ஆதாரங்களை நிரப்ப தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் தெற்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்திற்கு பெருமளவு மழைநீர் வந்துகொண்டிருப்பதாக தெரிவித்தார் ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சினை தொடர்பான வழக்கில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்தக்கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் இவ்வழக்கு தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவு குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது துணை முதலமைச்சர் திரு ஒ பன்ளீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் அரசு தலைமை வழக்கறிஞர் மற்றும் அரசின் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்

சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் இவ்விழாவில் கலந்து கொள்ளும் சேவார்த்திகளுக்கு திருக்கோயில்களில் காணிக்கையாக பெறப்பட்டு உபரியாக உள்ள பருத்தி வேட்டி மற்றும் சேலைகள் வழங்கப்படவுள்ளதாக மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திருமதி விஜயா கமலேஷ் தஹில் ரமணி இன்று பதவியேற்றார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் இதுவரை இப்பொறுப்பை வகித்து வந்த செல்வி இந்திரா பானர்ஜி உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டதை அடுத்து திருமதி தஹில் ரமணி புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்

இலங்கை தமிழர்களுக்காக மத்திய அரசின் நிதியுதவியுடன் வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்த வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் காணொலிக் காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் இலங்கைக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று அவர் குறிப்பிட்டார்

கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஆய்வு செய்தார் ஹெலிகாப்டர் மூலம் அவர் இந்த ஆய்வுப் பணியை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பின்னர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களிடையே உரையாற்றிய திரு ராஜ்நாத் சிங் கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்தார் இதற்கிடையே கேரள வெள்ள நிவாரண நிதிக்காக திமுக சார்பில் ஒருகோடி ரூபாயை அக்கட்சியின் செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளார்

இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மீனவர்களை விடுவிக்கவும் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகளை திரும்பப்பெறவும் மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பாமக இளைஞரணித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் ஆகியோரும் தமிழக மீனவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மத்திய அரசின் சாலை மேம்பாட்டுத் திட்டங்கள் கரூர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன கிராமப்புறங்களை நகர்ப்புறங்களுடன் இணைப்பதற்கான சாலை வசதி விவசாயிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

உச்சநீதிமன்ற உத்தரவினை அடுத்து உள்ளாட்சி வருவாய் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் இப்பணிகளில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சர்வதேச யானை தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனைபொட்டி முதுமலை புலிகள் காப்பகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் யானைகளுக்கு பழம் மற்றும் கரும்பு வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

விளையாட்டுச் செய்திகள் வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அஜய் ஜெயராம் தோல்வியடைந்தார்

இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வலுவான நிலையில் உள்ளது

தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் மதுரை அணி இன்று திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழேகால் மணிக்கு தொடங்குகிறது